பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் ஏழு கோடி பெண்கள் கமார் மூன்று வட்சம் கோடி ரூபாய் கடனுதவி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் அறிவிக்கை செய்யப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்படும் என்று மத்திய உணவு பதனிடுதல் அமைச்சகம் கூறியுள்ளது

மெகபூபா முஃப்தி விடுவிக்கப்பட்டுள்ளார்

தமிழகம் கேரளா பிகார் மகாராஷ்ட்ரா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் சில்லரை விவையில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் தேவை என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன

வித்தியாசத்தில் ஐதராபாத் அணியை வீழ்த்தியது பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் ஏழு கோடி பெண்கள் சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி பெற்றுள்ளதாக பிரதமர் திருநரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பத்ம பூஷன் விருது பெற்ற டாக்டர் பாலா சாகேப் விகே பாட்டீலின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு அவர் பேசினார் திரு பாட்டல் ஏழை மக்களின் நலடவாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியவர் என்றும் சுய சார்பு மற்றும் சுயநம்பிக்கையில் உறுதியானவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் முத்ரா திட்டத்தின் கீழ் கிராமங்களில் சுய வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் கிசான் கடனுதவி அட்டைகள் மூலமாக விவசாயிகள் கால்நடை வைத்திருப்பவர்கள் மற்றும் மீனவர்கள் வங்கிகளில் கடனுதவி பெற்று வருவதாகக் கூறினார் இதுவளர இரண்டு கோடிக்கும் அதிகமான சிறு விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார் கோவிட் தொற்று குறித்து யாரும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று திரு மோடி தெரிவித்தார் முகக் கவசம் அணிகல் கவி மனித இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் அடிக்கடி கை கழுவுதல் போன்ற பழக்கங்கள் வழக்கமாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார் கோவிட் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை அதற்கு எதிரான போரில் வெற்றி பெறவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் அறிவிக்கை செய்யப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்படும் என்று மத்திய உணவு பதனிடுதல் அமைச்சகம் கூறியுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதல் கட்டமாக பத்து கோடி ரூபாய் வழங்கப்படும் இந்த தொகை தெற்கு மத்திய ரயில்வேயுடன் வைப்புத் தொகையாக வைக்கப்படும் இந்த தொகை பயன்படுத்தப்பட்ட பின்னர் ரயில்வே அமைச்சகம் பயன்படுத்தியதற்கான சான்றிதழை மத்திய உணவு அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கும் பின்னர் மானியத்திற்கான கூடுதல் நிதியை வழங்கும் கிசான் ரயில்கள் மூலம் மேற்கொள்ளப்டும் இந்த திட்டத்திளை அனைத்து ரயில்வே மண்டல அலுவலகங்களும் செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ரயில்வே மூலம் ஏற்றி செல்லப்படும் விவசாய உற்பத்தி பொருட்களான காய்கறி பழங்கள் ஐம்பது சதவிகித மாளிய விலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த மானியத்தை பெறுவதற்கு விவசாயிகள் சுயசான்றிதழ் ஆவணங்களை மத்திய உணவு பதனிடுதல் அமைச்சகத்தின் சம்பாடா இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்தியா இதில் முன்னோடியாக இருப்பதாகவும் இதனை மற்ற நாடுகள் பின்பற்றவேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் பரவும் தொற்று குறித்து அனைவரும் விழிப்புடன் இருக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

மெகபூபா முஃப்தி விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட நிலையில் திருமதி மெகபூபா முஃப்தி வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார்

மத்திய சரக்கு மற்றும் சேவை வரியில் ஏற்பட்டுள்ள குறைவை சரிசெய்வதற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் பிரிவு தெரிவித்துள்ளது ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா உத்தரபிரதேசம் மகாராஷ்ட்ரா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த அனுமதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன எட்டு மாநிலங்கள் தங்களுக்கு வரவேண்டிய தொகையைக் குறித்த முடிவை இன்னும் தெரிவிக்கவில்லை

தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்ட்ரா தெலுங்கானா குஜராத் ஹரியானா உத்தரபிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்களில் கரீப் பருவத்தில் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

தமிழகம் கேரளா பிகார் மகாராஷ்ட்ரா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் சில்லரை விலையில ஒரு லட்சும் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் தேவை என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன இதனையடுத்து கூடுதலாக பருப்பு வகைகள் உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்களிலிருந்து தேசிய முகமை மூலம் விநியோகிக்க மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை முடிவு செய்துள்ளது ஏற்கனவே மாநிலங்களுக்கும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மொத்தமாகவும் பொது விநியோகத் திட்டத்திற்காக சில்லரை விலையிலும் வழங்க முடிவுசெய்யப்பட்டது சில்லரை விற்பளைக்கான கொள்முதல் திட்டத்திற்கு நுகர்வோரின் பயனுக்காக குறைந்த பட்ச ஆதரவு விலையின் கீழ விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது

மக்கள் அதிகம் பார்க்கும் சானல் என்பதை பதிவு செய்வதில் நடைபெற்ற மோசடி குறித்து மும்பை சாவல் துறையினர் பதிவு செய்த வழக்கில் உத்தர பிரதேசத்தில் மிர்சாபூரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மும்பை சிபி சிறடி குழுவினர் கசக்வாள் பகுதியில் கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக மிர்சாபூர் காவல் துறை அதிகாரி சஞ்சய் வர்மா தெரிவித்துள்ளார் உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்துவதன் மூலம் வேளாண்துறை அதிக வளர்ச்சியை பெறுவதுடன் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் தஞ்சையில் உள்ள இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பக் கழகத்தின் மாணவர்கள் தங்கும் விடுதி மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை அமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தற்சார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் உணவு பதப்படுத்தும் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக கூறினார் தன்னிறைவு இலக்கை எட்ட வேளாண்துறையின் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதார உயர்வு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இவற்றை எட்டும் வகையில் தொலைநோக்குப் பார்வையுடன் வேளாண்துறை அமைச்சகம் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார்

இந்த பண்டிகை கால ரயில்களின் கட்டணம் சிறப்பு ரயில்களின் கட்டணத்திற்கு இணையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது